காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார் தமிழகத்தில் தடுப்பூசி போடும் பணிகளை மதுரையில் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிச்சாமி தொடங்கிவைக்கிறார் விவசாயிகள் சங்கங்களுடனான பேச்சுவார்த்தையில் விரைவில் ஒருமித்த கருத்து எட்டப்படும் என்று வேளாண் அமைச்சா் திரு நரேந்திர சிங் தோமா் தெரிவித்துள்ளாா் பொங்கல் பண்டிகையின் மூன்றாம் நாளான இன்று கானும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று நடைபெறவுள்ளது இந்தியாவுக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா நிதானமாக விளையாடி வருகிறது

நாடு முழுவதும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மூவாயிரத்து ஆறு மையங்களில் தடுப்பூசி போட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த மையங்கள் அனைத்தும் இணையவழியில் இணைக்கப்பட்டுள்ளன

முதல்கட்டமாக அரசு மற்றும் தனியார் துறைகளைச் சேர்ந்த சுகாதாரப் பணியாளர்கள் முன்னுரிமை பிரிவினராக தெரிவு செய்யப்பட்டு தடுப்பூசி செலுத்தப்படவுள்ளது

இதற்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

கோவிட் தடுப்பூசி பாதுகாப்பானது என்றும் பக்கவிளைவுகள் எதும் ஏற்படாது என்றும் மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்

கோவிட் டிஜிட்டல் தளத்தில் கோவிட் தடுப்பூசிகள் இருப்பு நிலவரம் அவற்றின் வெப்ப நிலை மற்றும் தடுப்பூசி பயனாளிகளை கண்டறியும் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இரண்டு தடுப்பூசிகள் பாதுகாப்பானவை என்றும் செயல்திறன் மிக்கவை என்றும் அவர் தெரிவித்தார் தடுப்பூசிகள் குறித்து பரப்பப்படும் தவறான தகவல்களுக்கு உடனடியாக பதிலளிக்குமாறு அரசு நிர்வாகத்தை அவர் கேட்டுக்கொண்டார்

தடுப்பூசிகளில் கோவிஷீல்டு

விவசாயிகளுடன் மத்திய நடத்தி வரும் பேச்சுவா்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் ஒருமித்த கருத்து எட்டப்படும் என்றும் வேளாண் அமைச்சா் திரு நரேந்திர சிங் தோமா் தெரிவித்துள்ளார் விவசாய சங்கங்களுடன் தில்லியில் நேற்று ஒன்பதாவது கற்று பேச்சுவார்த்தை நடைபெற்ற பின்னர் செய்தியாள்களிடம் பேசிய அவர் அடுத்த கற்று பேச்சுவார்தைக்கு வருவதற்கு முன்பு உறுதியான யோசனைகளை இறுதிப்படுத்த அதிகாரப்பூர்வமற்ற குழுக்களை அமைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் நேற்றைய கூட்டத்தில் மூன்று வேளாண் சுட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவா் கூறினார்

இந்த நோய் குறித்து பொதுமக்களிடம் நிலவும் தவறான தகவல்களை போக்குவதற்கு தேவையான விழிப்புணா்வு பிரசாரங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த துறை தெரிவித்துள்ளது கடந்த காலத்திலும் பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டு தடுக்கப்பட்டதை போல் தற்போதும் பறவை காய்ச்சலை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

கால்நடை பராமரிப்புத்துறை தெரிவித்துள்ளது பொங்கல் பண்டிகையின் மூன்றாம் நாளான இன்று காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது வழக்கமாக காணும் பொங்கல் அன்று மக்கள் கற்றுலா தலங்களுக்கு சென்று மகிழ்ச்சியுடன் பொழுதை போக்குவது வழக்கம்

சென்னையில் ஆண்டு தோறும் லட்சக்கணக்கான மக்கள் கூடும் மெரினா கடற்கரையில் இன்று பொதுமக்கள் கூடுவதற்கு அனுமதியில்லை என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது அதேபோல் கிண்டி சிறுவர் பூங்கா வண்டலூர் உயிரியல் பூங்கா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் மாமல்லபுரம் உட்பட மாநிலம் முழுவதும் உள்ள கற்றுவா தலங்களில் பொதுமக்கள் கூடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் அங்கு காவல்துறையினா் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனா் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்று நடைபெறவுள்ளது இதற்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்நிலையில் நேற்று நடைபெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வருவாய்த்துறை அமைச்சா் திரு ஆர் பி உதயகுமா் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றிபெறும் வீரர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முதலமைச்சி கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று கூறினார் முதுமலை புலிகள் காப்பகத்தில் நேற்று நடைபெற்ற யானை பொங்கல் விழாவை ஏராளமான சுற்றுவா பயணிகள் கண்டுகளித்தனர்

நீாமுழ்கி கப்பலில் இருந்து கண்டம் விட்டு கண்டம் நீண்டதுரம் பாயும் ஏவுகணைய தயாரித்துள்ளதாக வடகொரியா அறிவித்துள்ளது தகவல் தொழில்நுட்ப துறையில் ஒத்துழைத்து செயல்பட வகை செய்யும் புரிந்துணா்வு ஒப்பந்தத்தில் இந்தியாவும் ஜப்பானும் கையெழுத்திட்டுள்ளன

தஞ்சை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுக்கும் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளை அம்மாவட்டத்திற்கான கண்காணிப்பு அதிகாரி திரு சுப்பையன் அறிவுறுத்தியுள்ளாா் ஒசூர் காப்புகாட்டில் இருந்து ஒற்றை ஆண் யானை ஒன்று தேசிய நெடுஞ்சாலையை கடக்கும்போது

இந்திய தரப்பில் ஷர்துல் தாக்கூர் மூன்று விக்கெட்டையும் வாஷிங்டன் சுந்தர் இரண்டு விக்கெட்டையும் வீழ்த்தினர் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று கேரளா ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் ஒன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவடைந்தது இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறும் போட்டியில் மும்பை அணி ஐதரபாத் அணியை எதிர்கொள்கிறது